அவசியம் எழவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வசதிகள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் பாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அமைக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு முழு மூச்சோடு ஈடுபட்டு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மாநில அரசின் அலுவல் மற்றும் அலுவல் சாரா உறுப்பினர்களை கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சுகாதாரம் உள்ளாட்சி பேரிடர் மேலாண்மை போக்குவரத்து காவல் துறை தெற்கு ரயில்வே துறைமுகப் பொறுப்புக் கழகம் சென்னை விமான நிலையம் தனியார் துறை உள்ளிட்ட துறைகளின் உயரதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த சிறப்பு பணிக்குழு கொரோன வைரஸ் குறித்து தீவிரமாக கண்காணிப்பதுடன் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் என்று அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து மத்திய அரசால் அளிக்கப்படும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பரிசீலித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் காரணமாக சட்டப்பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவை நடவடிக்கைகளில் கலந்துகொள்ளும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முழு பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் தேவை ஏற்படின் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கும் அரசு தயாராக இருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இதனிடையே முதலமச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்த கொரோனா வைரஸ் சிறப்பு பணிக்குழு குறித்த அரசாணையை தலைமை செயலாளர் திரு சண்முகம் இன்று வெளியிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று பேரவையில் விரிவான விளக்கம் அளித்தார் சென்னை கிங் மருத்துவ நிலையம் ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை தேனி திருவாரூர் திருநெல்வேலி ஆகிய பொது மருத்துவமனைகளில் கொரோளா தொற்று பரிசோதனை எமயங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார்

தளியார் மருத்துவமனைகள் பரிசோதனை மேற்கொள்ள விரும்பினால் மத்திய அரசின் அனுமதி பெற்று மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்

கொரோனா தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்னக மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் தெரிவித்துளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி கல்லூரி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூறினார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கோடைக்கால சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வழினாட்டு நெறிமுறைகளை தலைமை செயலர் திரு சண்முகம் இன்று வெளியிட்டுள்ளார் அனைத்து அரசுத் துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மக்கள் நல்வாழ்வுத் துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றம் தனியார் மருத்துவ மையங்கள் பொது மக்கள் ஆகியோரிடையே அரசின் நடவடிக்கைகளை கொண்டு செல்லவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அளைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அரசு உத்தரவுகளின் செயல்பாடுகளை கண்காணித்து அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமூக மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் அதிக மக்கள் கூடுவதை தவிர்க்க ஆவோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வார இறுதியில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் போது கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புத்தில்லியில் இன்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கொரோனா வைரஸில் இருந்து தற்னத்து கொள்ளவதற்கான ஆலோசனைகளையும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றார் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்

பேரவையில் இன்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் இராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ் மாநகர் மற்றும் தங்கச்சிமடம் மீன் இறங்கு தளங்கள் சீரமைத்துத் தரப்படும் என்றார் கீழமுந்தல் கிராமத்தில் மீன் இறங்கு தளமும் நாகை மாவட்டம் சின்னமேடு மற்றும் கூழையாறு கிராமங்களில் மீன் இறங்கு தளங்கள் மற்றும் நேர்கல் சுவர்கள் அமைக்கப்படும் என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார்

தலைமை நீதிபதி திரு சாஹி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மாவட்ட செய்கிகள் நெல்லை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவிருந்த மீன்வளத் துறை உதவியாளர் தேர்வு கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒட்டல் உரிமையாளர்களுக்கான விழிப்புனர்வு கூட்டம் ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது